அடல் நிலத்தட நீர் பாதுகாப்புத் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் என்ஆர்சி எனப்படும் தேசிய குடிமக்கள் பதிவேட்டிற்கும் எந்தத் தொடர்பும் இல்லையென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார்

இனி விரிவான செய்திகள் ஆடல் நிலத்தடி நீர் பாதுகாப்புத் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் ஊராட்சி அளவில் நிலத்தடி நீர் மேலாண்மையை அமல்படுத்தும் இத்திட்டத்தை ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த நேற்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது குறிப்பிடத்தக்கது

இதை முன்னிட்டு லக்னோவில் அவரது உருவச்சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார்

தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் என்ஆர்சி எனப்படும் தேசிய குடிமக்கள் பதிவேட்டிற்கும் எந்தத் தொடர்பும் இல்லையென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார் இதுதொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள சிறப்புப் பேட்டியில் தேசிய குடிமக்கள் பதிவேடு தொடர்பாக வதந்திகளைப் பரப்புவோர் ஏழை எளிய மற்றும் சிறுபான்மை மக்களின் நலன்களுக்கு கேடு விளைவிப்பதாக குற்றம் சாட்டினார் இதுபோன்ற கணக்கெடுப்புகளை நடத்தாமல் இருந்திருந்தால் ஏழை மக்களின் வீடுகளுக்கு எரிவாயு இணைப்பு சென்றடைந்திருக்காது என்று அவர் கூறினார் யாருடைய குடியுரிமையையும் பறிக்கும் பிரிவுகள் குடியுரிமை சட்டத்தில் திருத்த சேர்க்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் அரசியல் காரணங்களுக்காக சிலர் இதனை எதிர்ப்பதாகவும் ஆனால் உண்மை நிலையை மக்கள் தற்போது கொண்டனர் புரிந்து என்றும் திரு அமித்ஷா மேலும் கூறியுள்ளார் மத்திய அரசை நிலைகுலையச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பொய்யான தகவல்களையும் வதந்திகளையும் பரப்பி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குற்றம் சாட்டியிருக்கிறார் தில்லியில் நேற்று நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்தப் பிரச்சனைக்கு எதிர்க்கட்சிகள் மதச்சாயம் பூச முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் தேசிய குடிமக்கள் பதிவேடு மற்றும் குடியுரிமை திருத்த சுட்டத்தால் எந்த ஒரு இஸ்லாமியர்களும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் முதல்கட்ட உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற உள்ள இடங்களில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது மாநிலத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெறுகிறது நாளை மறுநாள் முதல்கட்ட வாக்குப்பதிவும் வரும் முப்பதாம் தேதி இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் நடைபெற உள்ளது முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள இடங்களில் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது இன்று மாலை ஐந்துமணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள பகுதிகளில் நாளை மறுநாள் ஐந்துமணி வரை மதுக்கடைகளை மூட மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே உள்ளாட்சித் தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநில தேர்தல் ஆணையர் திரு பழனிச்சாமி தலைமையில் சென்னையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஊரக உள்ளாட்சித் தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது பதற்றமான மற்றும் பிரச்னைக்குரிய வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை அதிகப்படுத்தவும் கூடுதல் காவலர்களை நியமிக்கவும் சோதனைச் சாவடிகள் அமைத்து கண்காணிப்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது முதல்கட்ட வாக்குப்பதிவின்போது காவல்துறையினர் முன்னாள் ராணுவத்தினர்

ஜார்க்கண்ட் மாநிலத்தில் புதிய அரசு அமைக்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் சட்டமன்றக் குழுத் தலைர் திரு ஹேமந்த் சோரன் அம்மாநில ஆளுநர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

முன்னதாக ராஞ்சியில் நடைபெற்ற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்றக் கட்சித் தலைவராக திரு ஹேமந்த் சோரன் தேர்வு செய்யப்பட்டார்

இதை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் நள்ளிரவு பிராா்த்தனைகள் நடைபெற்றன கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைமையகமான வாட்டிகளில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் போப் பிரான்சிஸ் பங்கேற்று மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இயேசுபிரான் அவதரித்த பெத்லஹேமில் நடைபெற்ற பிரார்த்தனையில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் சென்னையில் சாந்தோம் தேவாலயம் ராயப்பேட்டை வெஸ்லி தேவாலயம் கதீட்ரல் தேவாலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதேபோல் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதில் கிறிஸ்து பிறப்பினை நினைவுப்படுத்தம் விதமாக குழந்தை இயேசுவின் பிறப்பின் காட்சிகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது இதையடுத்து வேதாகம பாடங்கள் வாசித்து திருப்பலி தொடர்ந்து நடைபெற்றது திருப்பலியில் திவ்ய நற்கருணை ஆசிரும் நடைபெற்றது இதுபோல போலயத்தில் இன்று கிறிஸ்தமஸ் பிரார்த்தனை தமிழ் இந்தி மலையாளம் கொங்கனி ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் நடைபெறுகிறது கிறிஸ்தமஸ் பண்டிகையினைபொட்டி பேராலய பகுதிகள் அனைத்தம் மின்விளக்குகளினால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இது போல வேளாங்கண்ணி கற்று வட்டார பகுதிகளில் குடில்கள் அமைக்கப்பட்டு அலையும் வண்ண வண்ண விளக்குகளினால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது வேளாங்கண்ணிக்கு பல்வேறு இடங்களிலிருந்தம் பக்தர்கள் வந்து குவிந்துள்ளதால் காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர்

பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயம் கதீட்ரல் பேராலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்புத் திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் பனிமய மாதா பேராலயம் புனித அந்தோணியார் ஆலயம் தூய பேட்ரிக் தேவாலயம் உள்ளிட்ட நகரில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் உலக அமைதிக்காக பிரார்த்தனை நடைபெற்றது

குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இயேசுபிரான் அவதரித்த இந்நாளில் உலகில் அமைதி சகிப்புத்தன்மை மத நல்லிணக்கம் நிலவ அனைவரும் பாடுபடுவோம் என்று திரு வெங்கய்ய நாயுடு கூறியுள்ளார் இருவரிச்செய்திகள் மேற்கு ஆப்ரிக்க நாடுகளில் ஒன்றான பர்கினா ஃபாஸோவில் ராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஏழு வீரர்கள் உயிரிழந்தனர் ஆப்கானிஸ்தானில் நேற்று தாலிபன் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஆப்கன் ராணுவத்தினர் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் ஆப்கன் அதிபராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு அஷ்ரப் கனிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒமன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு துணைப் பிரதமர் திரு சயீத் பின் முகமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு யூசூப் பின் அலாவி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சையத் படார் ஆகியோரை சந்தித்துப் பேசினார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் நிலவும் பாதுகாப்பு நிலைமை குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் உயர்நிலைக்குழுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது மேற்குவங்க மாநிலம் ஜல்பைகுரியில் நேற்று லேசான நில அதிர்வு உணரப்பட்டது இது ரிக்டர் அளவையில் மூன்று புள்ளி இரண்டாகப் பதிவானது சென்னை சென்ட்ரலில் இருந்து விஜயவாடா செல்லும் ஜன் சதாப்தி விரைவு ரயிலில் சோதனை ரீதியில் ஒரு மாதத்திற்கு குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட இருக்கைப் பெட்டி மற்றும் நான்கு இரண்டாம் வகுப்பு இருக்கை பெட்டிகள் இணைக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

விளையாட்டுச்செய்திகள் போபாலில் நடைபெற்று வரும் தேசிய துப்பாக்கிச்சுடுதல் சாம்பியன் போட்டியில் ஹரியானாவின் மனு பாக்கர் மற்றும் அனீஷ் பன்வாலா ஆகியோர் ஐந்து தங்கப்பதக்கங்களை வென்றனர்

தேவான்ஷி தாமா வெள்ளிப்பதக்கமும் யஷாவினி சிங் தேஷ்வால் வெண்கலப்பதக்கமும் வென்றனர்

இந்தியா இங்கிலாந்து